தாக்கல் செய்யப்படுகிறது

தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

ஈர்க்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

ஆட்டக்கணக்கில் அகமதாபாத் அணியை வென்றது

பட்டத்தை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மசோதா நிறைவேறுவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவாகரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் இஸ்லாமிய மகளிருக்கு நீதி கிடைக்க இந்த மசோதா நிறைவேறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தாா் இதற்கிடையே இந்த மசோதாவை மாநிலங்களவையில் எதிர்க்கப் போவதாக அஇஅதிமுக வும் திமுக வும் கூறியுள்ளன இந்த மசோதாவிற்கு எதிா்ப்பு தெிவிப்பதில் அஇஅதிமுக உறுதியுடன் இருப்பதாக அக்கட்சியின் மூத்தத் தலைவா்களில் ஒருவரும் மக்களவைத் துணைத்தலைவருமான திரு தம்பிதுரை கூறியுள்ளாா் திமுக வின் மாநிலங்களவை உறுப்பினா் திருமதி களிமொழியும் தலாக் முறைக்கு தண்டனை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் மசோதாவிற்கு எதிா்ப்பு தெரிவிப்பதாக கூறினாா் இந்த மசோதாவை தெரிவுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்பதே திமுக வின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தலாக் முறை விவாகரத்தை சட்ட விரோதமாக்குவதற்கு வகை செய்யும் இந்த மசோதா மக்களவையில் கடந்த வியாழனன்று நிறைவேறியது

எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி என்பது அரசின் நிர்பந்தம் காரணமாக உருவாகி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி குற்றம் சாட்டியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அறிவித்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டார் நாட்டில் பெரிய அளவிலான மதக் கலவரங்கள் கடந்த நாள்கரை ஆண்டுகளில் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமியர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளதாகவும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெறும் என்று அக்கட்சியின் மூத்தத் தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான நேற்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் தமிழகத்தில் பலமான கூட்டணியை பிஜேபி உருவாக்கும் என்றார்

சென்னையில் நடைபெற உள்ள சா்வதேச முதலீட்டாளா்கள் மாநாட்டில் ஒரு வட்சம் கோடி ருபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த மாநாட்டினை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொழில் வளா்ச்சியில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக திரு காமராஜ் தெரிவித்தார் ஹெச் ஐ வி ரத்தம் செலுத்தப்பட்ட கா்ப்பிணி பெண்ணின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் மாநில அரசின் சார்பில் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேற்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்ட கள்ப்பிணி பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் இதபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு கேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டிருப்பதாக திரு ராஜேந்திர பாலாஜி கூறினார் தமிழகத்தில் அரசு நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டது சுகாதாரத் துறையின் செயல்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தப்பிரச்சினை காரணமாக சுகாதாரத் துறை அமைச்சரை பதவிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் இளைஞா்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கார் நிக்கோபார் தீவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தாா் மூத்த குடிமக்களுக்கான சுகாதாரத் திட்டத்திற்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் குற்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது காவல்துறையின் மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக குற்றங்கள் குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

பங்களாதேஷ் பொதுத்தேர்தலில் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தலைமையிலான கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றிபெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் அதிபர் தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்கு முன் நடைபெற வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சா்வதேச கடல் எல்லைப் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவா்கள் மீது இலங்கை மீனவா்கள் நேற்று தாக்குதல் நடத்தினா்

தலைமை தகவல் ஆணையராக திரு கதிர் பார்கவாவை மத்திய அரசு நியமித்துள்ளதாக பிடிஐ தெரிவித்கள்ளது உத்தரகாண்ட்டில் நிலவிவரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மூன்று பேர் உயிரிழந்தனர் தில்லியில் காற்று மாசின் அளவு நேற்று மீண்டும் அதிகரித்துள்ளது தில்லியில் லாஜ்கோட் நகர் மயூர் விஹார் இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து இன்று தொடங்குகிறது ராஜஸ்தான் ஹரியானா இடையே சரக்குப் போக்குவரத்துக்கென அமைக்கப்பட்ட ரயில் தடத்தில் சோதனை ஒட்டம் முடிவடைந்துள்ளது ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனை ரத்த வங்கியில் மாநில அமைச்சர் திரு மணிகண்டன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் கடலூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் மகளிர் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சள் திரு சம்பத் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார்

விளையாட்டுச் செய்திகள் பிரிமியர் பேட்மிண்ட்டன் லீக் போட்டியில் சென்னை அணி ஆட்டக்கணக்கில் அகமதாபாத் அணியை வென்றது புனேயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவா மகளிா் ஒற்றையா் மற்றும் இரட்டையா் பிரிவில் சென்னை அணி வெற்றிபெற்றது

இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி புனே அணியை எதிர்கொள்கிறது மாநில அளவிலான வில் வித்தை போட்டியில் கிருஷ்ணகிரி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது தருமபுரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இரண்டாவது இடத்தை நாமக்கல் அணி வென்றது பத்து வயதிற்குட்பட்ட மாணவர் தனிநபர் பிரிவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஷாலும் மகளிர் பிரிவில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தட்ஷிதா மற்றும் விக்ரு தின் னும் தங்கப்பதக்கம் வென்றனா்

தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய கோல்ப் போட்டிக்கான தகுதிக்கற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர்கள் அப்போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெற்றனர்